உடற்பயிற்சி அளிக்கும் மையங்கள் அமைப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அமைப்பினர் உத்தரப்பிரதேசும் பஞ்சாப் மாநிலங்களில் இன்று சோதனை மேற்கொண்டனர்

நடத்திய திடீர் தாக்குதலை இந்திய ராணுவம் முறியடித்தது

அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் கரே கூறியுள்ளார்

கிரிக்கெட் போட்டி நாளை மெல்போனில் நடைபெறுகிறது

பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுப் பிரிவினருக்கு கல்வி மற்றம் வேலை வாய்ப்புகளில் பத்து சதவீத இடஒதுக்கீடு அளித்திருப்பது சமுதாயத்தில் ஒற்றுமையை ஊக்குவித்து வேறுபாடுகளை குறைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

அவசர உதவிக்கு ஹெலிகாப்டர் மற்றும் விமானம் தரையில் இறங்குவதற்குரிய வசதியும் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது பிரதமரின் ஆயூஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மக்கள் சிகிச்சை பெறுவதற்கும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் காந்திநகரில் மகாத்மா காந்தி பொருட்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தையும் பிரதமா் திறந்து வைத்தார்

ஐஎஸ் தீவிரவாத அமைப்புக்கு ஆட்சேர்ப்பு நடத்தப்பட்டது குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பினர் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மாநிலங்களில் இன்று சோதனை மேற்கொண்டனர் உத்தரப்பிரதேசத்தில் அம்ரோஹா ஹாப்பூர் மீரட் புலந்சாகர் உள்ளிட்ட இடங்களிலும் பஞ்சாபில் லூதியானாவில் பல இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டது உலகளவில் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் துணை அமைப்பாள ஹர்கத்துல் ஹர்பே இஸ்லாம் அமைப்புக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறுவதாக கிடைத்த தகவலையடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பு தீவிர தேடுதல் வேட்ளட மேற்கொண்டுள்ளது தீவிரவாதக் குழுவின் தலைவராக செயல்படும் முப்தி முகமது குகாலி உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் தலைநகர் புதுதில்லி உள்ளிட்ட பகுதிகளில் முக்கிய அரசியல் தலைவர்கள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்த இந்த தீவிரவாத அமைப்பினர் திட்டமிட்டிருந்தது புலனாய்வு விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் பூன்ச் மாவட்டம் குவ்பூர் வனப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் இன்று அதிகாலை அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் ஹவேலி பகுதியில் அமைந்துள்ள இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் திடரென தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர் இன்று காலை மூன்று இருபது மணியளவில் பாகிஸ்தான் ரானுவத்தினர் நடத்திய இந்த தாக்குதலுக்கு இந்தியத் தரப்பில் தக்க பதில்டி கொடுக்கப்பட்டதாகவும் இந்தியத் தரப்பில் உயிரிழப்போ காயமோ இல்லையென்றும் அவர்கள் கூறினர் இதனிடையே ஜம்மு கஷ்மீர் தலைநகர் புநீநகரில் காவல் துறையினர் மீது தீவிரவாதிகள் கையெறி குண்டுகளை வீசி தாக்கியதில் மூன்று காவலர்கள் காயமடைந்தனர் தெற்கு கஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டத்தில் லஷ்கர் ஈ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த ஒரு உள்ளூர் தீவிரவாதி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் சகலான் என்ற கிராமத்தில் அந்த நபரைக் கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர்கள் மேலும் கூறினர் ஒலிபரப்புத்துறை தற்போது பிரம்மாண்டமான அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் கரே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று ஒலிபரப்புத்துறை பொறியாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த சர்வதேச தொலைக்காட்சி மற்றும் செயற்கைக்கோள் ஒலிபரப்பு கண்காட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தேசிய ஒலிபரப்புக் கொள்கையை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகத் தெரிவித்தார் ஒலிபரப்புத்துறையின் வளர்ச்சிக்கு ஏற்ப தொழில்நுட்பமும் வளர்ந்துள்ளதாகவும் புதிய சவால்களை சமாளிக்க வாய்ப்புகள் பெருகியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒலிபரப்புத்துறை இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாகக் குறிப்பிட்ட திரு கரே தொழில்நுட்ப புரட்சி காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் வானொலி சேவையை எல்லா இடங்களிலும் தங்கு தடையின்றி பெற்று வருவதாகக் குறிப்பிட்டார் வானொலி தொலைக்காட்சியில் தேசிய அலைவரிசைகள் கணிசமான அளவில் வளர்ந்திருப்பதற்கு தொழில்நுட்ப வளர்ச்சியே காரணம் என்று ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் கரே கூறினார் கும்பமேளா நம்பிக்கையையும் உறுதிப்பாட்டையும் குறிக்கும் விழாவாக உள்ளது என குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

பிரயாக்ராஜில் கும்பமேளாவில் பங்கேற்க வந்திருந்த குடியரசு தலைவர் பரமாத் நிகேதன் ஏற்பாடு செய்திருந்த காந்தீய மாநாட்டில் உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அவருடன் வந்திருந்த குடியரசு தலைவரின் துணைவியார் திருமதி சவிதா கோவிந்த் கும்பமேளா கங்கம நீரோட்டத்தில் அடித்து செல்வோரை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு சேலைகளை வழங்கி சிறப்பித்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசுகையில் தேசப்பிதா காந்தியடிகளின் சுற்றுப்புறத் தூய்மை குறித்த சிந்தனைகளை எடுத்துக் கூறினார்

காந்திஜீயை கௌரவிக்கும் வகையில் மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாகவும் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான இன்று கானும் பொங்கல் வழக்கமான உற்சாகத்துடன் விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாநிலம் முழுவதும் உள்ள கற்றுவாத் தலங்களில் பொதுமக்கள் குவிந்தனர் சென்னை மெரினா கடற்கரை வண்டலூர் உயிரியல் பூங்கா கிண்டி சிறுவர் பூங்கா மாமல்லபுரம் உள்ளிட்ட சுற்றுவாத் தலங்களில் பொதுமக்கள் குழுமியதை காண முடிந்தது மெரினா கடற்கரையில் மூவாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் கள்ளியாகுமரி ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை தருமபுரி மாவட்டம் ஒகனேக்கல் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கானும் பொங்கலையொட்டி மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது பொங்கல் பண்டிகையின் ஒரு பகுதியாக உலக பிரசித்திபெற்ற அலங்காநல்லூரில் இன்று தமிழா்களின் வீரவிளையாட்டான ஜல்லிக்கட்டுப் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன

சிறந்த காளைக்கான பரிசு பரம்பப்பட்டியைச் சேர்ந்த காளை உரிமையாளருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்மாடிப்பட்டி மற்றும் கலையம்புத்தூர் உள்ளிட்ட பிற இடங்களிலும் ஐல்லிக்கட்டு நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடியிலும் நாகை மாவட்டம் திருக்கடையூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாட்டு வண்டி குதிரை வண்டி பந்தயங்கள் காணும் பொங்கலையொட்டி நடைபெற்றன

இதையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு பள்ளீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோா் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை காமராஜர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள எம் ஜி ஆர் நூற்றாண்டு வளைவும் இன்று திறந்து வைக்கப்பட்டது மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினர் எம் ஜி ஆரின் பிறந்த தினத்தை கொண்டாடினர்

முன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் புந்காந்த் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

மகளிர் இரட்டையர் பிரிவு கால் இறுதிக்கு முந்தைய கற்று ஆட்டத்தில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கிரெட்டி இணை இந்தோனேஷிய இணையிடம் தோல்வியடைந்தது தேசிய சீனியர் ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது சென்னையில் இன்று நடைபெற்ற கால் இறுதி ஆட்டத்தில் தமிழகம் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் எஸ் எஸ் பி அணியை வென்றது நாளை மறுநாள் நடைபெறும் அரை இறுதி போட்டியில் தமிழக அணி சாய் அணியை எதிர்த்து ஆடுகிறது புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இண்டியா விளையாட்டுப் போட்டிகளின் கால்பந்து ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி மூன்று கோல் அடித்து மகாராஷ்டிராவை வென்றது